நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

பாதுகாப்பு படையினர் சுட்டுக்கொன்றனர்

நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

பிவி சிந்து சாய் பிரனீத் மற்றும் சாத்விக் சாய்ராஜ் அஸ்வினி பொன்னப்பா இணை முன்னேறியுள்ளனா் இனி விரிவான செய்திகள் எஸ் தடுப்பு சுட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தின் நடப்பு எஸ் சி கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற மத்திய அரசு விரும்புவதாக உள்துறை அமைச்சுள் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று காங்கிரஸ் குழுவின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த அவர் இந்த திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அமை்சசரவை ஒப்புதல் அளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் எஸ் சி எஸ் டி வகுப்பு மக்கள் மீதூன வன்கொடுமைகளைத் தடுக்க தேவைப்பட்டால் கடுமையான சட்டம் கொண்டுவரப்படும் என பிரதம் திரு நரேந்திரமோடி ஏற்கனவே உறுதியளித்திருப்பதையும் திரு ராஜ்நாத்சிங் எடுத்துரைத்தார்

மாநிலங்களவையில் இந்த மசோதா கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதமே நிறைவேற்றப்பட்டுள்ளது இருப்பினும் இம்மசோதாவில் மேலும் சில திருத்தங்களுக்காக தற்போது மக்களவைக்கு அனுப்பப்பட்டுள்ளது மக்களவையில் இன்று நடைபெற்ற விவாதத்தின் போது இம்மசோதாவை வரவேற்று பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் திரு கல்யாண் பானர்ஜி இந்த ஆணயைத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களாக இதரபிற்படுத்த பட்ட வகுப்பினர் பிரிவை சேர்ந்தவர்கள் மட்டுமே இடம் பெறுவதை மத்திய உறுதிசெய்யவேண்டும் என்று வலியுறுத்தினார் இதரபிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவி தொகைய தேசிய ஜனநாயகக்கூட்டணி அரசு குறைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பிஜு ஜனதா தளம் உறுப்பினர் திரு பாத்ருஹரி மேகுதாப் தெலுங்கான ராஷ்டிரிய சமிதியின் திரு பி என் கௌடு உள்ளிட்டோரும் அரசியல் சாசன திருத்தத்தை வரவேற்றனர் இதரபிற்படுத்த பட்ட வகுப்பினரின் நலன்களை காப்பதில் காங்கிரஸ் கட்சி அக்கரை காட்டவில்லை என்று பிஜேபி உறுப்பினர் திரு நித்தியானந்த் ராய் குற்றம் சாட்டினார் தெலுங்கு தேசும் கட்சி உறுப்பினர் திரு ராம்மோகன் ராயுடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு மத்திய அரசு அதன் முழு விவரங்களையும் மக்களுக்கு வெளியிடவேண்டும் என்றும் அப்போததான் நாட்டில் உள்ள இதரபிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் மக்கள் தொகை குறித்து விரிவான முடிவு எடுக்கமுடியும் என்றும் கூறினார் இதர பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்க வகைசெய்யும் சட்டதிருத்த மசோதாவிற்கு எதிர்கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள்துறை அமைச்ச் திரு அனந்த்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார் இன்ற புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டுநலன் மற்றும் சமூக நீதியை பாதுகாக்கும் வகையில் எதிர்கட்சிகள் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் தேசிய குடிமக்கள் பதிவேடு தொடர்பாக எதிர்கட்சியினர் இன்றும் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று பிற்பகல் அலுவல் எதுவும் நடைபெறாமல் ஒத்திவைக்கப்பட்டது இதனால் திட்டமிட்டபடி கரிஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட வேளாண் சார்ந்த பிரச்சனைகள் குறித்த விவாதம் அவையில் இடம் பெறவில்லை அசாம் மாநிலத்தை சேரந்த உறுப்பினர் தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்து பேசுவதற்கு அனுமதிக்குமாறு காங்கிரஸ் கட்சியின் அவை தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் வேண்டுகோள் விடுத்தார் மாநிலங்களவையில் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா பேசுவதை தடுக்கும் நோக்கத்தில் எதிர்கட்சிகள் செயல்படுவதாக நிதியமைச்சர் திரு பியூஷ்கோயல் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு விஜய் கோயல் ஆகியோர் குற்றம் சாட்டினர் இப்பிரச்சனை தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை பதில் அளிக்குமாறு தாம் கேட்டுக்கொள்ள இருப்பதாக அவை தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு தெரிவித்தார் இதனிடையே திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து தங்கள் கோரிக்கை குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடிதான் பதில் அளிக்கவேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர் அக்கட்சியின் தலைவர் திரு தெரிக் ஓ பிரையன் இந்த கோரிக்கையை எழுப்பியதற்கு அவை தலைவர் தமது அதிருப்தியை தெரிவித்தார் இதபோன்று எதிர்கட்சி உறுப்பினர்கள் தேவையற்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதை அவர் கண்டித்தார் விவசாயிகள் சந்தித்து வரும் மிகவும் முக்கியமான பிரச்சனைகள் குறித்து உறுப்பினர்கள் விவாதிப்பதில் அக்கரை காட்டவில்லை என்றும் உள்துறை அமைச்சர் அளம் தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்து பதில் அளிப்பதை ஏற்க மறுப்பதையும் கடுமையாக குறை கூறினார் பலமுறை மாநிலங்களவை தலைவர் விடுத்த வேண்டுகோளை திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஏற்று கொள்ளாததால் இன்று பிற்பகலில் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது

இரண்டு பயங்கரவாதிகளும் ஜாகூர் அகமது மற்றம் பிலால் அகமது ஷா என்று அடையாளம் இந்த காணப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இதனிடையே அனந்த் நாக் மாவட்டம் பக்ரோ பகுதியில் ஜம்மு காஷ்மீர் வங்கியின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலிடம் இருந்த துப்பாக்கியை அடையாளம் தெரயாத பயங்கரவாதிகள் இன்று நண்பகல் பறித்து சென்றுள்ளனர் இந்த சம்பவத்தில் சேதம் குறித்த தகவல் உடனடியாக கிடைக்கப்பெறவில்லை இந்த செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது இந்த சுப்பவத்திற்கு இதுவரை எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை வான்வெளி தூக்குதலை துள்ளியமாக தடுக்கும் அதிநவீள ஏவுகணை இன்று ஒடிசா மாநிலம் அப்துல் கலாம் தீவில் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது

முகாஃபர்பூர் பாலியல் வன்கொடுமை குறித்து விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் பீகார் அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

மத்திய அரசும் இது குறித்து விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது பாதிப்புக்குள்ளன சிறமிகளிடம் ஊடகங்கள் பேட்டி எடுப்பதற்கு தளட விதித்துள்ள உச்சநீதிமன்றம் அவர்களின் படங்களை மின்னணு ஊடகங்களில் வெளியிடக்கூடாது என்றும் இன்று உத்தரவிட்டது சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருதுகளைப் பெற்றுள்ளவர்களுக்கு மாநிவங்களவையில் இன்று பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இந்த விருதை பெற்றுள்ள திரு குலாம் நபி ஆஸாத் மற்றும் திருமதி நஜ்மா ஹெப்துல்லா அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் செயல்பட்டதாக மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பாராட்டு தெரிவித்தார் இந்த விருதினை பெற்ற மக்களவை உறுப்பினர்களின் பங்களிப்பையும் அவர் எடுத்துரைத்தார் கணவனால் மனைவி பெயருக்கோ அல்லது மகனின் மனைவி பெயருக்கோ மாற்றப்படும் சொத்தின் மூவம் கிடைக்கும் வருவாய்க்கு வருமான வரி விலக்கு அளிக்கும்படி மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை நிதித்துறையை கேட்டுக் கொண்டுள்ளது மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனைத் தெரிவித்த இத்துறைக்கான இணை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் இது தொடர்பாக வருமான வரிச்சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருமாறு கோரிக்கை விடப்பட்டுள்ளதாகவும் இது நிதி அமைச்சகத்தின் பரிசீலனையில் இருப்பதாகவும் தெரிவித்தாா் சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் வரும் திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் உடல் நலம் குறித்து கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் இன்று கேட்டறிந்தார்

இந்த மசோதா அதிபர் திரு டொனால்ட் டிரம்பின் ஒப்புதல் கிடைத்தவுடன் நிறைவேற்றப்படும் கடந்த வாரம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பாதுகாப்பு தொடர்பான அறிக்கையில் பாகிஸ்தான் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் சீனாவின் தலையீடு உள்ளதாக உறுப்பினர்கள் தெரிவித்தனர் இதனிடையே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ சர்வதேச செலாவணி நிதியத்திற்கு பாகிஸ்தானுக்கு அளிக்கும் நிதி உதவி குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார் சீன பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தில் சீன முதலீட்டாளர்களுக்கு பாகிஸ்தானின் புதிய அரசு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அந்த எச்சரிக்கையில் அமெரிக்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மதுரையில் இன்று அதிகாலை காலமான திருப்பரங்குன்றம் சுட்டப்பேரவைத் தொகுதி அஇஅதிமுக உறுப்பினா் ஏ கே போஸின் உடலுக்கு முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்தினார் துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீாசெல்வம் அமைச்சாகள் திரு செல்லுா் ராஜு திரு ஆர் பி உதயகுமாா உள்ளிட்டோரும் ஏ கே போஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் அஇஅதிமுகவில் சிறப்பாக பணியாற்றி உழைப்பிள் காரணமாக படிப்படியாக முன்னேறியவர் ஏ கே போஸ் என்றும் தொகுதி மக்களின் பிரச்சிளைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர் என்றும் குறிப்பிட்டார் அவரது மறைவுக்கு அழந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்தக் கொள்வதாகவும் முதலமைச்ச் கூறினார் அவரது மறைவுக்கு சுட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட தலைவர்கள் பல் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஏ கே போஸின் உடல் இன்று மாலை மதுரை கீரைத்துறை மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் கால் இறுதிக்கு சாய்னா நேவால் பிவி சிந்து சாய் பிரனீத் மற்றும் சாத்விக் சாய்ராஜ் அஸ்வினி பொன்னப்பா இணை முன்னேறியுள்ளனா்

உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டி கால் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று அயர்லாந்தை எதிர்கொள்கிறது லண்டனில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு பத்தரை மணிக்கு தொடங்குகிறது